பஞ்சாயத்து அமைப்புகளின் வளர்ச்சி நாட்டின் மேம்பாட்டை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு

தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி கிராம்ஸ்வராஜ் இணையதளத்தையும் ஸ்வா மித்வா திட்டத்தையும் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கட்டுப்படுத்துவது தொடர்பாக உயர்நிலைக்குழுவினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

ஓ

ஈரோடு மாவட்டடத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு வட்டியில்லா கடன் வகையில் வங்கிகளிடம் பேச்சுவார்தை நடத்தப்படுவதாக வழங்கும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

தேசிய பஞ்சாயத்துராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டின் அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுடன் காணொலி மூலம் இன்று கலந்துரையாடிய பிரதமா் இரண்டு கஜம் தொலைவில் என்ற ஊரக மக்களின் முழக்கம் அம்மக்களின் அறிவாற்றலை புலப்படுத்துவதாக எடுத்துரைத்தார்

நரேந்திரமோடி அனைத்து கிராமசபைகளும் அனைத்து வட்டங்களும் அனைத்து கிராமங்களும் அடிப்படை தேவைகளுக்கு தற்சார்புடன் செயல்படுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார்

பஞ்சாயத்துக்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியையும் ஜனநாயகத்தின் வளர்ச்சியையும் உறுதிசெய்யும் என்றும் பிரதமர் கூறினார்

கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்த செயலிகள் ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக அமைவதோடு திட்டங்களை சரியான முறையில் கண்காணிப்பதை உறுதி செய்ய முடியும் என்றார்

போன் உற்பத்திக்கு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அடுத்து கிராமப்புற பகுதிகள் ஆளுமை பெற்றிருப்பதாகவும் இந்நடவடிக்கையால் அவை டிஜிட்டல் தொழில்மைய கட்டமைப்பின் கீழ் இணைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார்

கிராமப்புற மக்களின் சொத்துரிமை தொடர்பான வழக்குகளை சுமூகமாக தீர்க்கும் வகையிலான ஸ்வா மித்வா திட்டத்தையும் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் இந்த ஸ்வா மித்வா திட்டம் மூலம் வருவாய் தொடா்பான வசூல்கள் கிராம திட்டமிடல் பணிகள் ஊரகப்பகுதிகளில் சொத்துரிமை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் போன்றவற்றை சுமூகமாக மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஸ்வா மித்வா திட்டத்தின்மூலம் நில உரிமையாளர்கள் வங்கிகளில் கடன் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதோடு ட்ரோன் மூலம் கிராமப்பகுதிகள் வரைபடதளத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு வளர்ச்சி தொடர்பான ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகளுடனான உரையாடல் இருதரப்பிற்கும் இடையேயான நேரடி கருத்து பரிமாற்றலுக்கு வழிவகை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது

நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் இவை முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே

இக்கூட்டத்தில் மாநிலத்தில் தொழில் நிறுவனங்களுக்கு படிப்படியாக அனுமதி அளிப்பது தொடர்பாக ஆலோசித்ததாக தெரிகிறது இக்கூட்டத்தில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர்

ஓ

செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார் யூனியன் பேங்க் ஆப் இந்தியா மூலம் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது

தொடா்ந்து நகராட்சி தூய்மை பணியாளா்களுக்கு ஒரு சிப்பம் அரிசி வழங்கும் திட்டத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார்

மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அத்யாவசிய பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

கோவை பூசாரி பாளையம் பகுதியில் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்

வேலுமணி பொதுமக்களுக்கு நிவாரணப்பொருட்கள் வழங்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்தார்

சண்முகம் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்யாவசிய பொருட்களை இன்று வழங்கினார் மதுரை மாவட்டம் கப்பலூர் சேமிப்பு கிட்டங்கி அலகில் மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார்